வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

குடியுரிமை சட்ட திருத்தத்தின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது

கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்

மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேக்கர் அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகள் குறித்து இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார் தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையு பிராந்தியங்களுக்கு ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட புதிய யுனியன் பிரதேசத்தின் தலைநகரமாக டாமன் இருக்கும் என அவர் தெரிவித்தார் புதிதாக தொடக்கப்பட்டு தற்போது தற்காலிக வளாகங்கள் செயல்பட்டு வரும் தேசிய தொழில்நுட்ப கழகங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான திருத்தப்பட்ட செலவு மதிப்பீடுகளுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது தேர்தல் நிர்வாகத்தில் ஒத்துழைக்க டுனிஷியா மற்றும் பாப்புவா நியுவ்கினியாவிற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டத்தினால் எவருடைய குடியுரிமையும் பறிபோகாது என்றார் உலகப் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் அதிகம் உள்ள நிலையில் இந்திய பொருளாதாரத்தில் அடிப்படைகள் வலுவாகவே இருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு

இம்முறை பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மத்திய அரசை விசாரிக்காமல் இடைக்கால தடை விதிக்க இயலாது என்று தலைமை நீதிபதி திரு

ஏ போப்டே தலைமையிலான அமர்வு இன்று கூறியது

பிரச்சனையை விசாரிக்க இன்னும் அதிக நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அமைக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது

கே வேணுகோபால் நீதிமன்றத்தில் கூறினார்

சேதராப்பட்டில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் நேற்று இரவு மக்களின் குறைகளை இவர்கள் கேட்டு அறிந்தனர் மக்களின் மனுக்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரைப்பதாக இவர்கள் உறுதியளித்தனர் தொடர்ந்து நாடாளுமன்ற ஆய்வுக் குழுவினர் இன்று புதுச்சேரியில் தலைமைச் செயலர் மற்றும் அரசுச் செயலர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றை நடத்தினார் நாடாளுமன்றக் குழுவின் தலைவர் டாக்டர் கிரித் சோலங்கி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் குறித்து ஏற்கனவே இக்குழுவால் மாநில அரசுக்கு அனுப்ப பட்ட கேள்விகளின் அடிப்படையில் ஆலோசனை நடைபெற்றது தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒருபகுதியாக புதுச்சேரி தேர்தல் துறையின் சார்பில் பாரதி பூங்கா பகுதியில் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது

தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் வாக்குகளை விற்கக் கூடாது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகளில் ஓவியம் வரைந்தனர் இந்த ஓவியங்கள் வெகுவாக பொது மக்களால் பாராட்டப்பட்டது

மாநில அரசின் சுற்றுலாத்துறையும் இன்டாக் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளன ஆரம்பத்தில் புதுச்சேரியின் தனித்துவமான கட்டிடக்கலை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் கொண்டாடப்பட்ட இவ்விழா பின்னர் இதர பாரம்பரிய அம்சங்களையும் உள்ளடக்கிய விதத்தில் கொண்டாடப்படுவதாக விழா ஏற்பாட்டளர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாண்டு புதுச்சேரியின் நீர்நிலைகள் உட்பட அற்புதமான இயற்கை பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது பாரதியார் பற்றிய சிறப்பு கலைநிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் புதுச்சேரி பாரம்பரிய திருவிழாவில் யுனஸ்கோ மரபுச் சின்னங்களில் ஒன்றாகப் புதுச்சேரிக்கு அங்கீகாரம் பெறுவது பற்றிய நிகழ்ச்சிகளும் இடம் பெறும் புதுச்சேரியில் மாநில தொழில்நுட்பக் பல்கலைக் கழகம் அமைக்க கடந்த செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப பட்டுள்ளதாகவும் விரைவில் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்களிடையே அமைதியின்மை வேலை நிறுத்தம் போன்ற பிரச்சனைகள் இல்லை என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்

கமலக்கண்ணன் இன்று தொடக்கி வைத்தார் புதுச்சேரி பிரெஞ்ச் ஆய்வுக் கழகமும் மாநில அரசின் வேளாண்துறையும் சில அரசு சாரா அமைப்புகளும் இணைந்து இந்த பயிற்சி திட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளன துவக்க விழாவில் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் பேசுகையில் விவசாயிகளுக்கு குறிப்பாக இயற்கை விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்புகளை கண்டுபிடித்து தரவும் மக்கள் இயற்கை விவசாய விளை பொருட்களின் பயன்பாட்டிற்கு மாறுவதை ஊக்குவிக்கவும் இந்த பயிற்சி திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்றார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மாநில மக்களின் நலன்களிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் அக்கரை உள்ளவர் என்பது உண்மையானால் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மத்திய அரசு அமல்படுத்த முயலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிச் செயலர் திரு

அவ்வாறு செய்யாமல் தொடர்ந்து மௌனம் காத்தால் மத்தியில் உள்ள பிஜேபி அரசின் கைப்பாவையாக துணைநிலை ஆளுநர் செயல்படுவதாகவே பொருளாகும் என்றும் அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் புதுச்சேரியில் இலவச அரிசிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஒப்புதல் அளித்த பின்னரும் துணைநிலை ஆளுநர் இது தொடர்பான கோப்புகளை நிறுத்தி வைத்திருப்பதாக திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக் காட்டிய அவர் சட்டமன்ற உறுப்பினர் தமது பிரச்சனைகளை கட்சிக்குள் பேசி தீர்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி ஆங்கிலோ பிரஞ்ச் மில் விவகாரத்தில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார்

டி மில்லை மூடுவதற்கு ஆலை நிர்வாக இயக்குனர் பரிந்துரை செய்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

டி மில் விவகாரம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட விஜயன் கமிட்டியின் பரிந்துரை இதுவரை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் மேலும் மில்லின் சி யூனிட் நன்றாக இயங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் அதை ழூட வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் தவிர மில் தொடர்பான கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பி உள்ள நிலையில் அரசு உடனடியாக முடிவெடுத்திருப்பது பல்வேறு யூகங்களை கிளப்புவதாகவும் அவர் கூறினார் மேலும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படும் நஷ்ட ஈடு தொகை அவர்களின் வயிற்றில் அடிக்கும் செயல் என்றும் கூறிய அவர் தொழிலாளர்கள் வி ஆர் எஸ் அடிப்படையிலேயே இழப்பீடு கேட்பதாகவும் இந்த விவகாரத்தில் அதிமுக சட்ட ஆலோசனை நடத்தி நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் போலி குடும்ப அட்டைகளை ஒழிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கோரியுள்ளார்

உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி தகுதி உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சிவப்பு அட்டை வழங்க அரசு தவறினால் பிஜேபி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்